பெண் சக்தியின் உணா்வையும் சாதனைகளையும் வணங்குவோம் என்றும் அவா் கூறியுள்ளாா்

குடியரசுதலைவர் திருராம்நாத் கோவிந்த் இன்றுகுடியரசுதலைவர் மாளிகையில் நாரிசக்திவிருதுகளைவழங்கினார்

கொண்ட உலகத்தைக்கட்டமைக்கஉறுதியேற்குமாறுகுடியரசுதுணைத்தலைவர் திருளம் வெங்கையநாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார்

இன்றுகைதுசெய்யப்பட்டுள்ளார்

நமதுமகளிர் சக்தியின் ச உணர்வுக்கும் ச சாதனைகளுக்கும் நாம் வணக்கம் செலுத்துவோம் என்றுதிருநரேந்திரமோடிதமதுடுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

அனைத்தபகுதிகளிலும் மிகச் சிறப்பானபெண் சாதனையாளர்கள் நாட்டின் உள்ளனர் என்றுகுறிப்பிட்டிருக்கும் பலதுறைகளில் அவர்கள் மகத்தானபணிகளைசெய்குள்ளனர் அவர் என்றுதெரிவித்துள்ளார் அவர்களின் போராட்டங்களும் செயல்பாடுகளும் லட்சக்கணக்காணமக்களுக்குஉத்வேகம் அளிக்கும் என்றுபிரதமர் கூறியுள்ளார் சாதனையாளர்களைமக்கள் இத்தகையபெண் கொண்டாடவேண்டும் என்றும் அவர்களிடமிருந்துகற்றுக்கொள்ளவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் சா்வதேசமகளிா் தினத்தையொட்டிகுடியரசுதலைவா் திருராம்நாத் கோவிந்த் இன்றுகுடியரசுதலைவா் மாளிகையில் நாரிசக்திவிருதுகளைவழங்கினார் தேசியஅளவிலான இந்தவிருதுகள் ஆண்டுதோறும் தனிநபர்களுக்கும் குழுக்களுக்கும் நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டுவருகிறது பெண்களுக்குகறிப்பாகநலிந்தபிரிவு மற்றும் விளிம்பு நிலையில் உள்ளபெண்களுக்குஅதிகாரம் அளிப்பதில் சிறப்புமிக்கபணியாற்றுவோருக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் நாரிசக்திவிருதுகள் வழங்கப்படுகின்றன

க்நாடாக இசையின் வாய்ப்பாட்டுகலைஞர் கௌசிகிசக்கரவாத்தி

நாரிசக்திவிருதபெற்றவர்களுடன் பிரதமர் திருநரேந்திரமோடி புதுதில்லியில் உள்ளதமது இல்லத்தில் இன்றுமாலைகலந்துரையாடஉள்ளார் மேலும் கூடுதலானபாலினசமத்துவம் கொண்டஉலகத்தைகட்டமைக்கசா்வதேசமகளிர் தினத்தில் உறுதியேற்ககுடியரசுதுணைத்தலைவர் திருஎம் வெங்கையநாயுடு அழைப்பு விடுத்துள்ளார் பல்வேறுதுறைகளில் சாதனைபடைத்தபெண்களைமக்களபாராட்டவேண்டுமென்றுஅவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பாலினபாகுபாட்டப்படுவது பெண்களுக்குஎதிரானவன்முறைகள் ஆகியவற்றைசகித்துக்கொள்ளகூடாதுஎன்றும் அவர் கூறியுள்ளார் திருநரேந்திரமோடியின் டுவிட்ட் கணக்கில் பிரதமர் தமதுவாழ்க்கைபயணத்தைபகிா்ந்துகொண்டுள்ளபெண் சாதனையாளர்கள் திருமதிசினேகாமோகன்தாஸ் உணவு தமதுதாயின் பணியால் ஈர்க்கப்பட்டுஆதரவற்றவா்களுக்குஉணவு வழங்க வங்கி இந்தியாஎன்றஅமைப்பைதொடங்கியதாககூறியுள்ளார் பசியைப் போக்கவெளிநாட்டில் உள்ளபலதொண்டுநிறுவனங்களுடன் தாம் பணியாற்றிவருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

வளர்ச்சியிலும் ஒழுங்கமைப்பிலும் காலந்தோறும் பெண்கள் தீர்மானமான சமூக பங்களிப்பைசெய்துவந்துள்ளன் என்றுமத்தியஉள்துறைஅமைச்சள் திருஅமித் ஷா மகளிாதினவாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார்

தியாகங்களைவார்த்தைகளால் வா்ணிக்க இயலாதுஎன்றுஅவா் டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திருநரேந்திமோடியின் தொலைநோக்குபாாவைகொண்டதலைமைத்துவத்தால் பெண்கள் தலைமையிவாளவளர்ச்சிஎனும் புதியசகாப்தத்தை இந்தியாகண்டுவருகிறதுஎன்றுதிருஅமித் ஷா கூறியுள்ளார்

பெண்கள் அனைத்துதுறையிலும் சிறப்பாகசெயல்படுவதற்குமத்தியஅரசுஉறுதுணையாக இருக்கும் என்றுபாதுகாப்புத்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் பெண்களின் சமத்துவத்தைஎதிரொலிக்கும் வகையில் பெண்கள் சமுகத்தில் பலதுறைகளில் முன்னேறுவதற்குவாய்ப்புகள் வழங்கப்படும் என்றுதமதுசர்வதேசமகளிர் தினவாழ்த்துசெய்தியில் அவர் கூறியுள்ளார் பாதுகாப்புத்துறையில் பல்வேறுபிரிவுகளில் பெண்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் இந்தியரானுவத்தின் பத்துபிரிவுகளிலும் பெண்களுக்குநிரந்தரபணிவழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார்

வீட்டுவசதிநிதிக் திவான் கழகத்திற்குகடன் வழங்கிஅதைனைவாரக்கடன்களாகமாற்றிமோசடிசெய்ததற்காகதிருரானாமீதுவழக்குபதிவு செய்யப்பட்டுள்ளது இந்தநிதிக்கழகத்தின் துணைநிறுவனம் ஒன்றிக்கு

நிறுவனங்களுக்குநிதிவழங்கியதுதொடர்பாகவும் சிலகார்ப்ரேட் அதற்காகஅவரதுமனைவியின் கணக்குகளில் சட்டவிரோதமாகபணம் பெற்றதுதொடர்பாகவும் விசாரணைநடைபெற்றுவருகிறது

அமலாக்க இயக்ககம் சிபிஐ கண்காணிப்பு ஜிஎஸ்டி நிதியமைச்சகம் உள்துறைஅமைச்சகம் தேர்தல் ஆணையம் ஆகியவற்றின் அதிகாரிகள் இந்தகூட்டத்தில் கலந்துகொண்டனர்

தரிக் ஜசார்விக் தெரிவித்துள்ளார்